சேலம் எட்டுவழிச்சாலை திட்டம் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு

ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

உலககோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பிரிஸ்டலில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் இலங்கையை எதிர்கொள்கிறது

சேலத்தில் ராணுவ தளவாட உதிரிபாக தொழிற்சாலை அமையும் போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்

போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சேலம் செங்கபள்ளி சாலையை விரிவுபடுத்த மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

தங்கமணி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் காலி பணியிடங்களை நிரப்புவதில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படியே வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மின்வாரியத்தில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக கூறினார்

தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வருவதாக கூறிய அவர் துறை வாரியாக மத்திய அரசிடமிருந்து விருதுகள் பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினார்

உள்ளிட்ட மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பமுறை இன்றுமுதல் தொடங்குகிறது

இதனிடையே தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று தொடங்கியது

சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தர்மபுரி அரசு பொறியியல் கல்லூரியில் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

உதயகுமார் மதுரை மாவட்டம் சாத்தனூர் கிராமத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பிரதமர் இந்த தீவில் இந்திய உதவியுடன் செயல்படுத்தப்படும் கடல் கண்காணிப்பு ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் ஆகியவற்றை திறந்துவைக்கிறார் அதனைத்தொடா்ந்து நாளை மறுநாள் இலங்கை செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் மைத்ரி பால சிறிசேனாவுடன் இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்துகிறார் இலங்கையில் அண்மை தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் அண்டை நாட்டுடனான இந்தியாவின் இற்றுமையையும் இணக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக பிரதமரின் இந்த பயணம் அமைகிறது இலங்கை தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் அந்நாட்டிற்கு செல்லும் முதல் சர்வதேச தலைவர் திரு

இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகளை வலு சேர்க்கும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை அளிக்கும் நிலைப்பாட்டிற்கும் இந்த பயணம் ஒரு உத்வேகமாக அமையும் என்று எமது செய்தியாளர் ஜெயசிங் தெரிவிக்கிறார்

அதிகாலை கோவிலில் வழிபாடுகளுக்கு பின்னர் பிஜேபி நாளை தொண்டர்களிடையே அவர் உரையாற்றுகிறார் மக்களவை தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் தலைமையில் நடைபெறும் முதல் பொதுக்கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது

ஜெய்சங்கர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டுப் பயணம் இது

பிரகலாத் சிங் பட்டேல் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்

இத்தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஸ்வச் பாரத் யாத்ரா திட்டத்தை எடுத்துரைக்கும் வகையில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சிலையை மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர்

பாலு காஞ்சிபுரம் மற்றும் றீபெரும்புதூர் தொகுதிகளில் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க கோரி திமுக நாடாளுமன்ற குழுத்தலைவரும் றீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி

பாலு மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் ஆகியோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கிரிக்கெட் உலககோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பிரிஸ்டலில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் இலங்கையை எதிர்கொள்கிறது

சொ்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் ஆஸ்ட்ரீயாவின் டொமினிக் தீமையும் ஸ்பெனின் ர

பேல் நடால் ஸ்விட்சர்லாந்தின் ரோஜர்